இன்று நடைபெறும் சிறப்பு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார் தமிழகத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான சட்டப்படியான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை பெறுவதற்கு மக்கள் எண் உருவாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ரயில்வே துறை தனியா்மயமாக்கப்படாது என்று மத்திய அமைச்ச் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் குறித்து தகவல் அளிக்குமாறு மத்திய சுகாதாரத் துறை உத்தரவிட்டுள்ளது உலக ஆஸ்திரேலியன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்தியன் மற்றும் அந்தோணி அமல்ராஜ் இணை வெண்கல பதக்கம் வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக நேற்று சென்னை வந்தடைந்தார் டாக்டர் அம்பேத்கா் சட்ட பல்கலைக் கழகத்தில் இன்று நடைபெறும் சிறப்பு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பட்டங்களை வழங்குகிறார் இந்த விழாவில் கேரள ஆளுநரும் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியுமாள திரு பி சதாசிவம் உச்சநீதிமன்ற நீதிபதி சரத் அரவிந்த் பாப்டே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விஜயா கமலேஷ் தகில் ரமணி ஆகியோருக்கு கவுரவ டாக்டர் பட்டங்களையும் அவர் வழங்குகிறா்

நேற்று மாலை சென்னை வந்தடைந்த அவர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்திவரதரை தரிசனம் செய்தாா் தமிழகத்தில் ஒவ்வொரு நபருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான சட்டப்படியான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை பெறுவதற்கு மக்கள் எண் உருவாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

தமிழகத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் புதிய பாடத்திட்டத்தின்படி மாணவா்களுக்கு க்யூஆர் கோட் பயன்படுத்தி கற்பிப்பதற்கேதுவாக மடிக்கணினிகள் வழங்குமாறு அரசு உத்தரவிட்டுள்ளது

அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஸ்மா்ட் கார்டு அச்சடிக்கப்பட்டு வட்டார கல்வி அலுவலகங்களுக்கு அலுப்பப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கூறியுள்ளார்

ரயில்வே துறை தனியார்மயமாக்கப்படாது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளா் மக்களவையில் தமது துறை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் ரயில் பயணிகளுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பை உறுதிசெய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தாா்

நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளில் காலியாக உள்ள மருத்துவர் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியிடங்கள் குறித்து தகவல் அளிக்குமாறு மத்திய சுகாதாரத் துறை இணையமைச்சா் திரு அஸ்வினிகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார் இத்தொடர்பாக மக்களவையில் நேற்று பதிலளித்த அவர் தொலைதூர பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார் பணியில் ஈடுபடும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் குறித்து ஆய்வு செய்வதற்கு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைப்பதற்கு உயர்நீதிமன்றத்திலும் பசுமை தீர்ப்பாயத்திலும் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் மத்திய அரசு தன்னிச்சையாக அனுமதி வழங்கியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார்

தேனி மாவட்ட மக்களிடம் இதுதொடர்பான கருத்துக்கேட்பு நடைபெற்றிருந்தபோதிலும் அதற்கு அடுத்தபடியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளவில்லை என்று குற்றம்சாட்டினார் தமிழக மக்களின் நலனை கருத்தில்கொண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மத்திய அரசு இந்தத் திட்டத்தை கைவிடுமாறு மாநில அரசு மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் தர வேண்டும் என்று திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இருவரி செய்திகள் ஈரான் மீது தாக்குதலை நடத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கும் கொள்கை முடிவுகளை தடுத்து நிறுத்துவதற்கு அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் வாக்களித்துள்ளனா் உலக வங்கியின் நிர்வாக இயக்குநராகவும் தலைமை நிதி அதிகாரியாகவும் பாரத ஸ்டேட் வங்கியின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் திருமதி அன்ஷூலா கான்ட் நியமிக்கப்பட்டுள்ளார்

அமெிக்கா சீனா இடையிலான வர்த்தகத்தை புதுப்பிக்கும் நோக்கில் அமெரிக்க வர்த்தக துறை பிரதிநிதி சீனா செல்லவிருக்கிறார்

தில்லி மாநில அரசுத் துறையில் திறம்பட பணியாற்றாத அதிகாரிகள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள் குறித்த தகவல் சேகரிக்கப்பட்டு வருவதாக ஆதாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன

விழுப்புரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியாா் நிறுவனங்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நேற்று நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டப் பணிகளை செயல்படுத்துவது தொடர்பாக அரசுப் பொதுப்பணித்துறை கூடுதல் செயலாளர் திரு என் பாலாஜி ஆலோசனை நடத்தினார் மத்திய அரசின் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் கீழ் மழை நீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியா் திருமதி மகேஷ்வரி ரவிக்குமா் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தாா்

கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பிரதான கால்வாய்களிலிருந்து இரண்டாம் போக பாசனத்திற்காக நேற்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது சிவகங்கை மாவட்டத்தில் மக்கள் நீதிமன்றம் இன்று நடைபெறுகிறது விளையாட்டுச் செய்திகள் உலக ஆஸ்திரேலியன் ஓப்பன் டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் இந்தியாவின் ஜி சத்தியன் மற்றும் அந்தோனி அமல்ராஜ் இணை வெண்கல பதக்கம் வென்றது

உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்

இந்த போட்டிக்கு இவங்கையின் குமார தர்மசேனா மற்றும் தென்னாப்பிரிக்காவின் மரியாஸ் இராஸ்மஸ் நடுவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆஸ்திரேலியாவின் ராட் டக்கர் மூன்றாவது நடுவராகவும் பாகிஸ்தானின் அலீம்தார் நான்காவது நடுவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக சா்வதேச கிரிக்கெட் குழுமம் அறிவித்துள்ளது இவங்கையின் ரஞ்சன் மடுகாலே மேச் ரெப்ரியாக நியமிக்கப்பட்டுள்ளார்

நடுவரின் தீர்ப்பை குறை கூறியதற்காக அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தெரிவித்துள்ளது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் இறுதிப்போட்டியில் ரோஜர் பெடரரும் நோவாக் ஜோக்கோவிக் ம் மோதுகின்றனர் இன்று நடைபெற உள்ள மகளிர் ஒற்றையர் இறுதிப்போட்டியில் செரினா வில்லியம்ஸ் சிமோனா ஹாலக் ஐ எதிர்த்து விளையாடுகிறார்

டோக்கியோ ஒலிம்பிக் தகுதிப் போட்டிகளில் வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் தீபிகா குமாரி நான்காவது இடத்தை பிடித்தார்